கோவாக்ஸின் கோவிஷீல்ட் தடுப்பூசிகளுக்கான அனுமதி ஆக்கப்பூர்வமான திருப்புமுனை என்று பிரதமர் திரு

எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார்

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுயசார்பு இந்தியா திட்ட நனவாக்கும்வகையில் கனவை நம் நாட்டு கண்டுபிடிப்பாளர்களும் தங்களது ஈடுபாட்டை முழுமையாக வெளிப்படுத்தி வெற்றி கொண்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் முன்கள பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் இது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைகொள்ள செய்வதாக கூறினார் முன்னதாக நாட்டில் கோவிஷீல்ட் கோவாக்ஸின் தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் இன்று அனுமதி அளித்துள்ளது

சோமானி இந்த இரண்டு தடுப்பூசிகளுக்கும் வல்லுநர்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் இந்த முடிவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார்

நரேந்திரமோடி தேசிய அளவீட்டு மாநாட்டு தொடக்க நிகழ்ச்சியில் நாளை காணொலிமூலம் உரையாற்றுகிறார் இதன் ஒருபகுதியாக தேசிய சுற்றுச்சூழல் தர நிலை ஆய்வகத்திற்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் தேசிய அணுவியல் கால அளவீட்டு மையத்தையும் ஆய்வகங்களுக்கான சர்வதேச தர நிர்ணய மையத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

பாலச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வெரா பெரியார் கல்லூரி வாசவி மெட்ரிக்குலேஷன் பள்ளி தேர்வுமையங்களை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நாமக்கல் தெற்கு வடக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையங்களை ஆட்சித்தலைவர் திரு

விஷ்ணுவும் தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை நல்லம்பள்ளி தேர்வுமையங்களை ஆட்சியர் திருமதி

கார்த்திகாவும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இத்தேர்வு கோவிட் தடுப்பு நெறிமுறைகளைப் பின்பற்றி நடைபெற்றது

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியஅவர் விவசாயிகளின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை மாநிலஅரசு செயல்படுத்திவருவதாக கூறினார்

மேலும் கோவிட் காலத்தில் நெசவாளர்களின் சிரமத்தை தவிர்க்கும்வகையில் மாநிலஅரசு செயல்படுத்திய நலத்திட்டங்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார்

இந்நாளையொட்டிதூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கட்டபொம்மனின் திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநில அமைச்சர்கள் திரு

உதயகுமார் திரு

மதுரை பெரியார் பேருந்துநிலையம் அருகேயுள்ள கட்டபொம்மன் சிலைக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர்

ராஜு கோவை மாவட்டம் ஈச்சனாரியில் மாநில ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

சஞ்சீவ் பானர்ஜி நாளை பதவி ஏற்கிறார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவி பிரமானம் செய்து வைக்கிறார்

கோவில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் இன்று தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது